பொருட்களின் வரிவிகிதங்கள் குறைக்கப்பட்டுள்ளன

அகஸ்டா வெஸ்ட்லேண்ட் ஹெலிகாப்டர் ஊழல் வழக்கில் கைது செய்யப்பட்டுள்ள இடைத்தரகர் கிறிஸ்டியன் மிச்சேலை ஏழு நாட்கள் காவலில் வைத்து விசாரிக்க அமவாக்கத்துறை இயக்குநரகத்திற்கு தில்லி நீதிமன்றம் அனுமதி அளித்துள்ளது

கற்றுக்குழலுக்கு எதிரான சவால்களை எதிர்கொள்வதிலும் கார்பன் வாயுக்களை குறைப்பதிலும் மற்ற நாடுகளுக்கு முன் உதாரணமாக இந்தியா திகழ்வதாக மத்திய கற்றுக்சூழல் துறை அமைச்சர் டாக்டர் ஹர்ஷவர்தன் தெரிவித்தள்ளார்

புதுதில்லியில் நேற்று நடைபெற்ற இக்குழும கூட்டத்திற்குப்பின் செய்தியாளர்களிடம் பேசிய மத்திய நிதியமைச்சர் திரு அருண்ஜேட்லி மாற்றுத்திறனாளிகளுக்கான பொருட்களுக்கான வரிவிகிதம் ஐந்து சதவீதமாக குறைக்கப்படுவதாகக் கூறினார் அனைவருக்கும் வங்கி கணக்கு திட்ட சேவைகளுக்கு ஜி எஸ் டி வரியிலிருந்து விலக்கு அளிக்கப்பட்டுள்ளது என்றும் சிமெண்ட் வாகன உதிரி பாகங்கள் குளிர்சாதனப்பெட்டி

இப்புதிய வரி விகிதம் அடுத்த மாதம் ஒன்றாம் தேதி முதல் அமலுக்கு வருகிறது

மேலும் பல பொருட்களின் மீதான ஜிஎஸ்டி வரியைக் குறைக்க வேண்டும் எனவும் அமைச்சர் திரு ஜெயக்குமார் வலியுறுத்தினார் அகஸ்டா வெஸ்ட்லேண்ட் ஹெலிகாப்டர் ஊழல் வழக்கில் கைது செய்யப்பட்டுள்ள இடைத்தரகர் கிறிஸ்டியன் எமக்கேலை ஏழு நாட்கள் காவலில் வைத்து விசாரிக்க அமலாக்கத்துறை இயக்குநரகத்திற்கு தில்லி நீதிமன்றம் அனுமதி அளித்துள்ளது இவ்வழக்கில் சிபிஐயால் கைது செய்யப்பட்டு திஹார் சிறையில் அடைக்கப்பட்டிருந்த அவர் நேற்று சிறப்பு நீதிபதி அர்விந்த் குமார் முன்னிலையில் ஆஜர் படுத்தப்பட்டார்

குற்றச்சாட்டுக்களின் அடிப்படையில் புலனாய்வு விசாரணை நடைபெற்று வருவதால் எமக்கேலின் ஜாமீன் மனுவை நீதிபதி நிராகரித்தார் குஜராத் மாநிலம் ராஜ்கோட் மாவட்டத்தில் உள்ள ஜஸ்தான் சட்டப்பேரவை தொகுதிக்கு நடைபெற்ற இடைத்தேர்தலுக்காகன வாக்குஎண்ணிக்கை இன்று மேற்கொள்ளப்படுகிறது

இத்தொகுதியின் சுட்டப்பேரவை உறுப்பினராக இருந்த காங்கிரஸ் கட்சியைச் சேர்ந்த திரு குன்வார்ஜி பவாலியா தமது பதவியை ராஜினாமா செய்து பிஜேபியில் இணைந்ததை அடுத்து அங்கு இடைத்தேர்தல் நடைபெற்றது மேன்மை சமத்துவம் மற்றும் இரக்க குணத்தை ஊக்குவிக்கும் கல்வி முறைய உருவாக்க வேண்டியது அவசியம் என குடியரசு துணைத் தலைவர் திரு வெங்கய்ய நாயுடு வலியுறுத்தியுள்ளார் ஹைதராபாதில் பள்ளி மாணவர்களிடையே உரையாற்றிய அவர் ஞானம் மற்றும் உலகளாவிய மதிப்பு போன்றவை பள்ளிக்கூட பாடத்திட்டத்தில் சேர்க்கப்பட வேண்டும் என்றார் அறிவாற்றல் விரிவடைந்து வருவதாகவும் அவர் குறிப்பிட்டார் தவறான பாதைக்கு இழுத்துச் செல்லும் தொழில்நுட்பங்கள் வாழ்க்கை முறையை மாற்றி வரும் சூழலில் புதிய தொழில்நுட்பங்களை நமது அறிவாற்றலால் பயனுள்ள வகையில் பயன்படுத்திக் கொள்ள வேண்டுமென்றும் திரு வெங்கய்ய நாயுடு கேட்டுக் கொண்டார் பிரிவினைவாத சக்திகளுக்கு எதிராக நடவடிக்கையை மேற்கொண்டு அனைத்து தரப்பினரிடமும் நம்பிக்கையை உறுதி கெய்ய வேண்டும் என்று காவல்துறையினரை பிரதமர் திரு நரேந்திர மோடி வலியுறுத்தியுள்ளார் குஜராத்தில் நேற்று நிறைவடைந்த காவல்துறை உயர் அதிகாரிகள் மாநாட்டில் பேசிய அவர் குறுகிய கால நன்மைக்காக செயல்படும் சாதி ரீதியான பிரிவிளைக்கு எதிராக எச்சரிக்கையுடன் செயல்படுமாறு அவர் கேட்டுக்கொண்டார் நாட்டின் ஒற்றுமை மற்றும் நேர்மைக்கூக காவல்துறையினர் பணியாற்ற வேண்டும் என்று அறிவுறுத்தினார் பிரிவினைவாதிகளை வேரோடு அழிக்கும் வகையில் காவல்துறையினர் பணிபுரிய வேண்டும் என்று கூறினார் இணையதள குற்றங்களுக்கு எதிராக கடுமையாக செயல்படவேண்டியதன் அவசியம் குறித்தும் பிரதமர் வலியுறுத்தினார் தேசிய ஒற்றுமையில் பங்களிப்போருக்கு ஆண்டுதோறும் சர்தார் வல்லபாய் பட்டேல் பெயரில் விருது வழங்கப்படும் என்று பிரதமர் அறிவித்தார் புலனாய்வுத்துறையில் சிறப்பாக பணியாற்றிய அதிகாரிகளுக்கு குடியரசுத் தலைவரின் காவல்துறை பதக்கத்தையும் பிரதமர் திரு மோடி வழங்கியதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார் கர்நாடகா அமைச்சரவை நேற்று விரிவாக்கம் செய்யப்பட்டது ஆளுநர் மாளிகையில் நடைபெற்ற பதவியேற்பு நிகழ்ச்சியில் ஆளுநர் திரு வஜுபாய்வாவா அமைச்சரவையில் புதிதாக சேர்க்கப்பட்ட எட்டு காய்கிரஸ் உறுப்பினர்களுக்கு பதவிப்பிரமாணம் செய்து வைத்தார் அமைச்சரவையிலிருந்து காங்கிரஸ் கட்சியைச் சேர்ந்த இரண்டு பேர் முந்தைய விடுவிக்கப்பட்டுள்ளனர்

மத்திய கலாச்சாரத்துறை இணையமைச்சர் டாக்டர் மகேஷ் சர்மாவுடனான கலந்துரையாடல் நிகழ்ச்சி இன்று இடம்பெறுகிறது

ஐதரபாத்தில் கடல்சார் சர்வதேச பயிற்சி மையத்தை தொடங்கி வைத்து பேசிய அவர் சர்வதேச அளவில் சுற்றுச்சூழலை கையாளுவதில் இந்தியா சிறப்பாக செயல்பட்டு வருவதாகக் கூழினார் சர்வதேச சூரிய கூட்டமைப்பில் இந்தியாவின் பங்களிப்பு சூரித்து பேசிய அவர் சர்வதேச சமுதாயத்திற்கு அளிக்கப்பட்ட உறுதிமொழிகளை இந்தியா நிறைவேற்றி வருவதாக டாக்டர் ஹர்ஷவர்தன தெரிவித்தார் நாட்டின் பொருளாதார வளர்ச்சி கற்றுவா வளர்ச்சியை ஊக்குவிக்கும் என மத்திய நிதியமைச்சர் திரு அருண்ஜேட்லி தெரிவித்துள்ளார் புதுதில்லியில் நேற்று வள உயிரினங்கள் பற்றிய புத்தக வெளியீட்டு நிகழ்ச்சி ஒன்றில் பேசிய அவர் சுற்றுலா பயணிகள் பார்வையிடுவதற்கு ஏற்ற இடங்கள் இந்தியாவில் பெருமளவு உள்ளதாகக் கூறினார் இயற்கை வளம் மிகுந்த இந்தியாவில் ஏராளமான காடுகளும் பல அரிய வள உயிரினங்களும் உள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டார் இதுதவிர கலாச்சாரம் மற்றும் மதம் சார்ந்த சுற்றுலாவுக்கும் இந்தியாவில் ஏராளமான வாய்ப்புகள் உள்ளதாக திரு அருண்ஜேட்லி தெரிவித்தார் வன உயிரினங்களை பாதுஙக்க அரசு பல்வேறு நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருவதையும் நிதியமைச்சர் சுட்டிக்காட்டினார்

எரிமலை சீற்றத்தின் விளைவாக சுமத்ரா தீவின் தென்பகுதியிலும் ஜாவா தீவின் மேற்குப் பகுதியிலும் ஏற்பட்ட இந்த கனாமியால் ஏராளமான கட்டிடங்கள் இடிந்து விழுந்ததாகவும் தகவல்கள் தெரிவிக்கின்றன பவுர்ணமி காரணமாக கடல் அலைகளின் சீற்றம் அதிகமாக காணப்பட்டதாகவும் அற்நாட்டின் தேசிய பேரிடர் முகமை செய்தித் தொடர்பாளர் நுக்ரோஹோ தெரிவித்துள்ளார்

கடந்த ஆண்டு டோக்லாம் எல்லைப்பகுதியில் சீனாவுடன் நிலவி வந்த எல்லைப் பிரச்சினைக்குப் பிறகு முதன்முறையாக சீனாவுடன் இணைந்து இந்தியா இப்பயிற்சியை மேற்கொண்டது இதுகுறித்து சீனாவில் உள்ள இந்திய தூதரகம் வெளியிட்டுள்ள டிவிட்டர் செய்தியில் இந்திய சீன ரானுவத்தினர் இடையே நட்புறவை மேம்படுத்தும் வகையில் இப்பயிற்சி மேற்கொள்ளப்பட்டதாக குறிப்பிடப்பட்டுள்ளது

புரோ கபடி போட்டியில் நேற்று நடைபெற்ற ஆட்டங்களில் உத்தரப்பிரதேசம் மும்பை அணியையும் பெங்கால் அணி பட்னா அணியையும் வென்றன இன்று நடைபெறவுள்ள போட்டியில் பெங்கால் அணி தில்லி அணியை எதிர்கொள்கிறது